தகவல் தொழில் நுட்பம் சுற்றுலா கப்பல் போக்குவரத்து

சர்வதேச பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் கத்தமான எரிசக்தி உற்பத்தியிலும் ஒன்றுபட்டு பணியாற்ற இந்தியாவும் சைப்ரகம் உறுதி பூண்டுள்ளன சைப்ரஸ் நாடு சென்றுள்ள குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த இன்று தலைநகர் நிகோசியாவில் அந்நாட்டு அதிபர் திரு நிகோஸ் அனஸ்டால்லேட்சை சந்தித்து இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை குறித்து ஆலோசனை நடத்தினார்

முன்னதாக குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் சைப்ரஸ் நாட்டில் வாழும் இந்தியர்களிடையே உரையாற்றினார் புதிய இந்தியாவில் தற்போது ஒவ்வொருவருக்கும் போதுமான வாய்ப்புக்கள் கிடைப்பதால் தேச நிர்மாண பணிக்கு பங்களிக்குமாறு சைப்ரஸ் வாழ் இந்தியர்களை அவர் கேட்டுக் கொண்டார் சாதாரண மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் பல திட்டங்கள் தற்போது நிறைவேற்றப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவிற்கு நிரந்தர இடம் கிடைப்பதற்காக சைப்ரஸ் நாடு ஆதரவு தருவதற்கு குடியரசு தலைவர் நன்றி தெரிவித்தார் முன்னதாக இந்திய குடியரசு தலைவர் சைப்ரஸ் அதிபரின் அரண்மனைக்கு வந்த போது அவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளித்து சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது தடையற்ற வர்த்தகம் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை ஆய்வு செய்யும் பணி துவங்கப்பட்டுள்ளது இந்த பணியை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில் துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபுவும் சிங்கப்பூரின் வர்த்தக அமைச்சர் திரு எஸ் ஈஸ்வரனும் சிங்கப்பூரில் துவக்கி வைத்தனர் இருநாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கு மேலும் ஊக்கம் தருவதற்காக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது

இந்தக் கூட்டத்தில் ஆசியான் அமைப்பு நாடுகளுக்கும் இந்தியாவிற்குமான வர்த்தக ஒப்பந்தங்களை மறுஆய்வு செய்யப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து இந்தியா வலியுறுத்தியது பின்னர் அமைச்சர் திரு கரேஷ்பிரபு ஐப்பானிய பொருளாதார அமைச்சர் திரு இரோஷியே சேக்கோவை சந்தித்து வாகனங்கள் சரக்கு விமானங்கள் மற்றும் உற்பத்தி துறையில் ஜப்பான் இந்தியாவில் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

இதில் ராணுவத்தினர் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையின் சிறப்பு பிரிவினர் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் இந்த இராமங்களில் இருந்து யாரும் வெளியேறாதபடி அனைத்து வழிகளும் மூடப்பட்டு வீடுவீடாக தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது இந்த பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக வந்த உளவுத் துறையின் தகவல் அடிப்படையில் இந்த வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது உத்தரபிரதேசம் உத்தரபிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல நகரங்களில் இயல்பு வாழக்கை முடங்கி உள்ளது

ராம்கங்கா சாரதா காக்ரா குவானு ஆகிய நதிகளில் அபாய அளவிற்கு மேல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது

இந்த மாவட்டங்களில் ஆயிர கணக்கான மக்கள் வெள்ளம் காரணமாக வேறு இடங்களுக்குச் சென்றுள்ளனர் எடப்பாடி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்று விழுப்புரம் உள்ளிட்ட சில மாவட்டங்களின் ஆட்சித் தலைவர்களுடன் மக்கள் நலப் பணிகள் குறித்து காணொலி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார் அடிப்படை வசதிகள் குடிநீர் திட்டப் பணிகள் குடிமராமத்து பணிகள் வேளாண் சார்ந்த பணிகள் ஆகியவை குறித்து முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களிடம் கேட்டறிந்தார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு ஆர்பி உதயகுமார் திரு எஸ்பி வேலுமணி திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் திரு காமராஜ் மற்றும் துறைசார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

விவசாயம் மீன் வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு கோழி வளர்ப்பு தேனி வளர்ப்பு வீட்டு தோட்டம் பண்ணை குட்டை அமைப்பு சாண எரிவாயு கலன் தோட்டக்கலை மண்புழு உரக் கூடம் ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது

ஸ்டாலின் காவிரி பாசன பகுதிகளில் உள்ள கால்வாய்கள் தூர்வாரப்படாததே மேட்டூர் நீர் இன்னும் கடைமடைப் பகுதிகளுக்கு போய் சேராததற்கு காரணம் என திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இன்று திருச்சி முக்கொம்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கால்வாய்கள் தூர்வாரப்படாதற்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடத்தி அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனக் கேட்டுக் கொண்டார் மதகுகள் முன்கூட்டியே ஆய்வு செய்யப்பட்டிருந்தால் மதகு உடைப்பை தவிர்த்து இருக்க முடியும் என அவர் கூறினார்

இதற்கிடையே முக்கொம்பு அணை சீரமைப்பு பணியை ஆய்வு செய்த தமிழக அமைச்சர் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் இன்று இரவுக்குள் சீரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடையும் என்று தெரிவித்தார் விஜயபாஸ்கர் தமிழக ககாதார அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் மற்றும் அவரது தந்தை திரு சின்னத்தம்பி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை ஊழல் கண்காணிப்பு துறை அலுவலகத்தில் திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது

மெரினா சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டங்கள் நடத்த அனுமதியில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கூறி உள்ளது

ஜெய்பால் ரெட்டி புதுச்சேரி யூனியன் பிரதேச முதலமைச்சர் டெல்லி முதலமைச்சரை விட அதிக அதிகாரம் பெற்றவர் என மூத்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ஜெய்பால் ரெட்டி கூறி உள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரி துணை நிலை ஆளுநரின் செயல்பாடுகள் சீராக இல்லை என்றும் அவர் விளம்பரத்தை தேடுகிறார் என்றும் கூறினார் துணை நிலை ஆளுநர்களையும் பிஜேபி ஆட்சி இல்லாத மாநில ஆளுநர்களையும் பிரதமர் ஊக்குவிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் ரபேல் ஜெட் விமான கொள்முதலில் பிரதமர் பெரும் தவறை செய்துவிட்டதாக திரு ஜெய்பால் ரெட்டி கூறினார் பாதுகாப்புத் துறையின் கொள்முதல் நடைமுறைகளை கடைபிடிக்க திரு மோடி தவறிவிட்டதாகவும் அவர் கூறினார் சுற்றுலா பயணி புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த கோழிக்கோடு ஐஐடியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர் நீரக் நேற்று புதுக்குப்பம் கடற்கரையில் குளிக்கும் போது கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டார் அப்போது அங்கிருந்த மீனவர்களும் மீட்பு பணியில் ஈடுபடுவோரும் அவரை மீட்டு அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்தனர் மருத்துவமனையில் நீரத் ஏற்கனவே இறந்து விட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு ஒன்று பதிவு செய்துள்ளனர் ஜென்மாஸ்டமி ஸ்ரீ இருஷ்ணபெருமான் அவதரத்த ஜன்மாஸ்டமி வடமாநிலங்களில் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது உத்தரபிரதேசத்தில் மதுரா பிருந்தாவனில் அமைந்துள்ள கிருஷ்ணபெருமான் ஆலயங்களில் பக்தர்கள் பெருந்திரனாக கவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கிருஷ்ணர் ஆலயங்கள் வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன குஜராத் மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களில் பாரம்பரியமான மனிதகோபுர உரியடி உற்சவ கொண்டாட்டங்களில் ஏராளமானோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் தன்மாஸ்டமியை ஒட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையாநாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழத்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் கோகோ இங்கிலாந்தில் நடைபெற இருக்கும் முதலாவது சர்வதேச கோ கோ சேம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கும் இந்திய கோ கோ அணிக்கு நீதி உதவி வழங்க மத்திய இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு ராத்யவர்தன் சிங் ரத்தோட் அனுமதி அளித்துள்ளார் இந்த நடவடிக்கை நாட்டின் பாரம்பரிய விளையாட்டிற்கு ஊக்கம் தருவதாக அமைந்துள்ளது

காவிரி டெல்டா கால்வாய்களை தூர்வார தவறியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் கோ கோ விளையாட்டை பிரபலமாக்குவதற்காக முதல் சர்வதேச கோ கோ போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணிக்கு நிதி உதவி வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது